வங்கக்கூலில் நிலை கொண்டுள்ள புயல் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள தடைகள் மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான தடை நீடிக்கிறது பொதமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் தொடர்கிறது விமானம் ரயில் பேருந்து போக்குவரத்து ஆகியவற்றுக்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண நிகழ்ச்சிகளுக்கு தற்போதுள்ள நடைமுறைகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் தறபோதுள்ள நடைமுறைகள் எவ்வித தளர்வும் இன்றி நீட்டிக்கப்பட்டுள்ளது

இதன்படி இந்த மாவட்டத்திற்குள் மட்டும் போக்குவரத்து இயக்கத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கும் அத்தியாவசியப் பணிகளுக்கும் மட்டுமே சென்றுவர போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளனா் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு தற்போதைய நடைமுறையே தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த மாவட்டங்களில் வாடகை கார்கள் அத்தியாவசியப் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும்

ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டுள்ள தனியாா் மற்றும் வியாபார நிறுவனங்களின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளுக்காக மட்டும் குறைந்தபட்ச பணியாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

நோய் தொற்று குறைவதைப் பொறுத்து மேலும் பல தளா்வுகள் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சா் அந்த அறிக்கையில் கூறியுள்ளாா் மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டுமென்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் ஐந்தாவது மற்றும் இறுதி கட்டமாக ஏழு துறை சார்ந்த அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார்

சுகதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொற்று நோய்க்கான சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பொது சுகாதார ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் நாடு முழுவதும் இணையதளம் வாயிலாக ஒரே மாதிரியான கல்வி கற்பிக்கும் இ வித்யா திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை ஏற்படுத்தப்படும்

சமுதாய வானொலி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தாா்

பொதுத் துறை நிறுவனங்களுக்கான புதிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார்

வருவாய் இழப்பு இஇுந்தபோதிலும் மாநிலங்களுக்கான பங்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் மாநில அரசுகள் ஒட்டுமொத்த வளா்ச்சியை அடிப்படையகாக் கொண்டு கடன்பெறுவதற்கன உச்சவரம்பு மூன்று சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக உயாத்தப்படுவதாக அவா் தெரிவித்தாா்

மத்திய நிதி அமைச்சர் ஐந்து கட்டங்களாக அறிவித்த திட்டங்களுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனா் தேனி மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் முடித்திருத்தும் தொழிலாளா்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கினாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாலையோரம் குடியிருப்போருக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் நிவாரண உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாள்களிடம் பேசினார்

மதுரையில் மாநில அமைச்சுகள் திரு உதயகுமா் திரு கெல்லூர் ராஜூ ஆகியோர் மாற்றுத் திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் திருப்பத்துா் மாவட்டம் ஜோலா்பேட்டை நகராட்சி வளாகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சா் திரு கே சி வீரமணி குடும்ப அட்டைதாரா்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார்

இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய மாநில அரசுகளின் அறிவுறுத்தல்களை அனைவரும் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் குறைந்த பணியாளர்களைக் கொண்டு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும் திரு வீரமணி தெரிவித்தார் இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட வாணியம்பாடியில் தொழிவாளா் நலத்துறை அமைச்சா் திருமதி நிலோபர் கபில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிவாரண உதவி தொகுப்புகளை மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி டாக்டர் சரோஜா ஆகியோா் வழங்கினர் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு தங்கமணி இனி வரும் ஊரடங்கு தளா்வு காரணமாக பல்வேறு தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டாலும் அதற்குத் தேவையான மின்சாரத்தையும் வழங்குவதற்கு மின் வாரியம் தயாராக உள்ளதாகக் கூறினார் கோவையில் இந்த நோய் தொற்று பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மாநில அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கை காரணமாக இந்த மாவட்டம் தற்போது நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக உருவாகியுள்ளது என்றார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவியை வழங்கினார் கரூரில் போக்குவரத்துத்துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கள் விலையில்லா காய்கறி தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கினார்

டெல்டா பாசனத்திற்காக மேட்டுர் அணையை முன் கூட்டியே திறப்பது தொடர்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார் வேளாண் துறைஅமைச்ச் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்தில் அணை திறப்பதற்கான தேதி இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளிடம் இதனை தெரிவித்த அவர் இது மேலும் வலுவடைய வாய்ப்பு உள்ளதாகக் கூறினார்